அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதிப் பெற்றுள்ளார்

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் ஆய்வுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று அவர் பேசினார்

மின் கம்பங்கள் பழுது குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக அதன்மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நான் பத்திரிக்கை வாயிலாக பொது மக்களுக்கு தெரிவித்துக்கொள்வது எங்காவது மின் கம்பங்கள் பழுது பட்டிருக்கிறது என்று சொன்னால் சம்மந்தப்பட்ட மின் வாரிய அலுவலத்திற்கும் அதேபோல எனக்கோ இங்குள்ள அதிகாரிகளுக்கோ தகவல் சொன்னால் என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் அந்த மின்கம்பத்தை மாற்றி னொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்

கல்வி துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை இன்று பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

தமிழக அரசின் விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டிருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுகவை சேர்ந்தவர்கள் யார் பேனர் வைத்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் பேனர் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த சுபபுநீயின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இப்பிரச்சினைய தாம் அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழக அரசின் மின் வாகன கொள்கை வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மின்கல வாகனங்களின் விலையை குறைக்கும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை வழங்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

மின்னு சிகரெட் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தை பிறப்பிக்கவும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்தி தொடர்பாக தாம் தெரிவித்த கருத்துக்களை சிலர் அரசியலாக்குவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாய் மொழியோடு கூடுதலாக இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தாம் தெரிவித்தாக கூறினார் மாநில மொழிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தாமும் இந்தி பேசாதா மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த சில தினங்களக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வட மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார்

மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் துர்வாரும் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றமாறு ஆட்சியர் திரு ராமன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இராமநாதபுரம் மாவட்டம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு வீர ராகவ ராவ் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட உளுந்தூர் பேட்டையில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் மகளிர் நலனை கருத்தில் கொண்டு நவீன சுகாதார மையங்களை ஏற்படுத்த தேயிலை தொழிற்சாலைகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் காலி மனைகளை முறையாக பராமரிக்காத உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது சிவகங்கை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது

மேட்டுப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் இன்று சோதனை மேற்கொண்டனர்

ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிக்கு தகுதி பெறும் முதலாவது இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார்

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் இந்தியாவின் அமித் பங்கல் மற்றும் மனீஷ் குமார் கௌஷிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மொஹாலியில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்தவீச தீர்மானித்துள்ளது சீன ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் சாய்பிரனீத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

உலக பளுதூக்கும் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது